பிரதமர் திரு நரேந்திர மோடி கிராமப்புற வீட்டுவசதித் திட்டத்தின் கீழ்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா ஹைதரபாத் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் பிரதமரின் கிராமப்புற வீட்டுவசதித் திட்டத்திள் கீழ்

நரேந்திர மோடி காணொலிக்காட்சி வாயிலாக நடைபெறம் நிகழ்ச்சியில் இன்று விடுவிக்கிறார்

இத்திட்டத்தின் கீழ்

நரேந்திர மோடி அனைவருக்கும் வீடு என்ற அரசின் இலக்கை எட்ட இந்தத் திட்டம் முக்கிய பங்காற்றும் என்று குறிப்பிட்டுள்ளார்

குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்று ஏற்கனவே மத்திய அரசு உறுதி அளித்துள்ளது

இதனிடையே புதுதில்லியில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத் துறைச் செயலாளர் திரு ராஜேஷ் பூஷண் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு தயக்கம் நிலவுவது அனைத்து நாடுகளிலுமே உள்ளது என்று தெரிவித்தார் தடுப்பூசி தொடர்பான குழப்பங்களையும் சந்தேகங்களையும் தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார்

இதை போட்டுக்கொள்ள யாரும் தயங்கவேண்டியதில்லை என்றும் அவர் கூறினார்

முதல் கட்டமாக பூட்டாள் மாலத்தீவு பங்களாதேஷ் நேபாளம் செஷல்ஸ் மியான்மர் ஆகிய நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் இது திரு நரேந்திர மோடி சர்வதேச சமுகத்தின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்தியா பெருமை கொள்வதாக கூறியுள்ளார் வரும் நாட்களில் பிறநாடுகளுக்காள தடுப்பூசி விநியோகம் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

மொசாம்பிக் ஜாம்பியா மலாவி ருவாண்டா போட்ஸ்வானா புருண்டி ஜிம்பாப்வே மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் தூதர்கள் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தில்லியில் சந்தித்தினர் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அமைச்சர் திரு

தற்போது முன்னுரினம அளிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்தும் தற்போதைய சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் அவர்களுடன் பேசியதாக அமைச்சர் கூறியுள்ளார்

அங்கு நடைபெறும் கண்காட்சி ஒன்றையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் கூறினார்

கிரண் ரிஜிஜுவுக்கு தற்காலிகமாக கூடுதல் பொறுப்பாக ஆயுஷ் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது மத்திய பாதுகாப்பு மற்றும் ஆயுஷ்துறை இணை அமைச்சராக பதவி வகித்து வரும் திரு ஸ்ரீபாத் நாயக் விபத்தில் காயம் அடைந்து கோவாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குடியரசுத் தலைவர் அலுவலகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது

பூர்பாத் நாயக் முழுமையாக குணமடைந்து அமைச்சகம் தொடர்பான பணிகளுக்கு திரும்பும் வரை திரு கிரண் ரிஜிஜு ஆயுஷ் துறையை கூடுதலாக கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பழங்குடியின மாணவர்களுக்காக கதர் உடைகளை கொள்முதல் செய்வதற்காகவும் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாகவும்இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகமும் கதர் கிராமப்புற தொழில்கள் ஆணையமும் கையெழுத்திட்டுள்ளன

குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சர் திரு நிதின் கட்கரி மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா ஆகியோர் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின

இந்த நிதி ஆண்டில் அமைச்சகம் கொள்முதல் செய்யும் என்று கூறினார்

புதுமைக் கண்டுபிடிப்புகளுக்கான குறியீட்டு எண் வெளியிடும் நிகழ்ச்சியை நித்தி ஆயோக் காணொலிக் காட்சி வாயிலாக இன்று நடத்துகிறது நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே சரஸ்வத் தலைமைச் செயல் அதிகாரி திரு அமிதாப் கந்த் ஆகியோர் முன்னிலையில் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் ராஜீவ் குமார் இந்தக் குறியீட்டு எண்ணை வெளியிடவுள்ளார்

புதுமைக் கண்டுபிடிப்புகளுக்கு ஆதரவு வழங்கி அவற்றை மேம்படுத்தும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் செயல்பாடுகளின் அடிப்படையில் அவற்றிற்கான தரவரிசையை இந்தக் குறியீட்டு எண் வழங்கும் வாட்ஸ் அப் நிறுவனம் அன்மையில் வெளியிட்டுள்ள தனி உரிமை கொள்கைகளில் மாற்றங்கள் செய்வது தொடர்பான அறிவிப்பை திரும்ப பெறுமாறு அந்த நிறுவனத்தை மத்திய அரசு வலியுறத்தியுள்ளது இது தொடர்பாக மின்னனு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் அந்நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது

இந்நிலையில் தனி உரிமை கொள்கையில் வாட்ஸ் நிறுவனத்தின் தன்னிச்சையான கொள்கை மாற்றங்கள் மிகப் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அதில் கூறப்பட்டுள்ளது என்வே தரவு பாதுகாப்பு கொள்கைளை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்நிறுவனத்தை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டில் தற்போது ஐந்து மாநிலங்களில் பண்ணைகளில் உள்ள பறவைகளுக்கும் பத்து மாநிலங்களில் காகம் மற்றும் இடம்பெயர்ந்த பறவைகளுக்கும் பறவைக் காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தூய்மைப்படுத்துதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கால்நடை பராமரிப்புத் துறை அமைச்சகம் கூறியுள்ளது

ஜோ எபடன் இன்று பதவியேற்கிறறர்

பதவியேற்பு விழாவை முன்னிட்டு அமெரிக்க நாடாளுமன்றம் அதிபர் அலுவலகம் உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏழு அடுக்குப் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா ஹைதரபாத் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன